இன்றுபதவியேற்றுக் கொள்கின்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்குதிருஅப்பாவு வும்துணைத்தலைவர் பதவிக்குதிரு

த பிச்சாண்டியும்போட்டியிடுவார்கள் என்றுதிமுகஅறிவித்துள்ளது

கல்வித்துறைஅமைச்சர் திருஅன்பில் மகேஷ் பொய்யாமொழிகூறியுள்ளார்

பேரவைக்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளஉறுப்பினர்களுக்குபேரவையின் தற்காலிகதலைவர் திரு கு பிச்சாண்டிபதவிப்பிரமாணம் செய்துவைக்கிறார் முதலமச்சர் அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் என்றவரிசையில் அனைத்துடறுப்பினர்களும் பதவியேற்றுக்கொள்வார்கள் என்றசென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியதிருபிச்சாண்டிதெரிவித்தார் இந்நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் தேர்தல் நாளைநடைபெறுகிறது பேரவைக் தலைவர் பதவிக்குதிமுகசார்பில் ராதாபுரம் சட்டமன்றடறுப்பினர் திருஅப்பாவு நிறத்தப்பட்டுள்ளார்

பிச்சாண்டிபோட்டியிடுவார் என்றதிமுகசார்பில் கு அறிவிக்கப்பட்டுள்ளது

அண்ணாபல்கலைக்கழகமாணவர்களுக்குமீன்டும் ஆன் லைன் வாயிலாகதேர்வு நடத்தப்படும் என்றுமாநிலஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திரு க பொன்முடிதெரிவித்துள்ளார்

அண்ணாபல்கலைக்கழகத்தில் கடந்தபிப்ரவரிமாதம் நடைபெற்றபருவத் தேர்வுகள் முறையாகநடைபெறவில்லைஎன்றுகூறினார்

இதன் காரணமாகமீண்டும் ஆன் லைன் முறையில் தேர்வு நடத்தப்படவுள்ளதுஎன்றும் இதனால் நான்குலட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார் தேர்ச்சிபெற்றமதிப்பெண் குறைவாக இருப்பதாககருதும் மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுதலாம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆன்லைன் தேர்வுக்கானதேதிபின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திரு

மாசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைவசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

துறையின் அதிகாரிகளுடன் நடைபெற்றஆலோசனைக் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டகருத்துக்கள் முதலனமச்சரின் கவனத்திற்குகொண்டுசெல்லப்பட்டுநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அதன் பின்னர் தேர்வு தேதிஅறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வளிமண்டலசுழற்சிகாரணமாகமேற்குதொடர்ச்சிமலையைஒட்டியமாவட்டங்கள் கென் தமிழககடலோரமாவட்டங்கள் மற்றும் சேலம் தருமபுரி திருப்பத்தார் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதுமுதல் மிதமானமழபெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னையில் தளியார் மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவரும் புதச்சேரிமுதலமைச்சர் திருஎன் ரங்கசாமிவிளரவில் குணமடையதமிழகமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்துதெரிவித்துள்ளார்

தமிழகதகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திருமனோ தங்கராஜ் தலைமைச் செயலகத்தில் நேற்றுதுறையின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் புதுச்சேரிசட்டப்பேரவைக்குபிஜேபியைச் சேர்ந்ததிரு கேவெங்கடேசன் திருவிபிராமலிங்கம் திரு ஆர் பிஅசோக்பாபு ஆகியோர் நியமனஉறுப்பினர்களாகநியமிக்கப்பட்டுள்ளனர்

ஐ பிஎல் தொடரில் மீதமுள்ளபோட்டிகளை இந்தியாவில் நடத்துவதுமிகுந்தசிரமம் என்று இந்தியகிரிக்கெட் கட்டுப்பாட்டுவாரியத் தலைவர் திரு கங்குலிதெரிவித்துள்ளார்